திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார்

கூடிய புதிய திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது

இ சிகரெட்டுகளுக்கு தடை விதிக்கும் அவசர சுட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியுள்ளார் பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தேஜஸ் போர் விமானத்தில் பயணம் செய்துள்ளார்

போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர் இனி விரிவான செய்திகள் ராமர் ஆலயம் குறித்து சர்ச்சைக்கிடமான கருத்துக்களை கூறுபவர்கள் நாட்டின் நீதிபரிபாலன முறை மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் திரு தேவந்திர பட்னவிஸ் மேற்கொண்ட மகாஜனதேஷ் யாத்திரையின் நிறைவாக நாசிக்கில் உள்ள தபோவனம் என்னும் இடத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் அயோத்தி பிரச்சனை குறித்து விசாரணை நடத்தி வரும் உச்சநீதிமன்றம் அரசியல் சாசனம் ஆகியவற்றின் மீது நம்பிக்கை கொள்ளவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

காஷ்மீர் இளைஞர்களின் கனவுகளும் விருப்பங்களும் நிறைவேற்றப்படவேண்டும் என்று அவர் கூறினார் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசின் மிக முக்கிய முன்னுரிமை நாட்டின் பாதுகாப்புதான் என்று தெரிவித்த பிரதமர் அதை தவிர வேறு பெரிய விஷயம் எதுவும் இல்லை என்று கூறினார்

உயர்கல்வியில் சிறப்பான கற்றல் முறையை ஏற்படுத்துவதற்காக பொதுத்துறை மற்றும் தனியார் துறை பங்கேற்புடன்கூடிய தொழில்நுட்பத்திற்கான தேசிய கல்வி கூட்டணி என்னும் புதிய திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி கற்பவர்களின் தேவைக்கேற்ப சிறந்த கல்வியை வழங்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் கல்வி கற்பவர்களின் பலதரப்பட்ட விருப்பத்திற்கு ஏற்ப தொழில் நுட்பங்களை மேம்படுத்தவேண்டிய தேவை இதனால் ஏற்பட்டுள்ளது புதிதாக தொழில் தொடங்க முனைந்துள்ள ஏராளமாள நிறுவனங்கள் இதற்கான தொழில்நுட்பத்தை உருவாக்கி வருவதாக மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் கூறியுள்ளது

திரு சிதம்பரத்தின் நீதிமன்ற காவல் முடிவடைந்ததையடுத்து அவர் சிறப்பு நீதிபதி திரு அஜய்குமார் குஹர் முன்பு ஆஜர் படுத்தப்பட்டார் அவர் நீதிமன்ற காவலை நீட்டிக்கவேண்டும் என்று சிபிஐ தரப்பில் ஆஜராகிய அரசு வழக்கறிஞர் திரு துஷார் மேத்தா வாதிட்டார் இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி திரு சிதம்பரத்தின் காவலை நீட்டித்து உத்தரவிட்டார் அதே சமயம் திரு சிதம்பரத்திற்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள நீதிபதி அனுமதி அளித்தார் சுட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள தீபக் தல்வாரின் ஜாமின் மனுவை தில்லி உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது கடந்த ஜனவரி மாதம் துபாயில் இருந்து திருப்பி அனுப்பப்பட்ட அவரை அமலாக்கத்துறை கைது செய்தது அவருக்கு ஜாமின் வழங்க மறுத்த விசாரணை நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிராக தில்லி உயர்நீதிமன்றத்தில் அவர் மேல் முறையீடு செய்தார் அது தற்போது நிராகரிக்கப்பட்டது இ சிகரெட்டுகளை தடை செய்யும் வகையில் அவசர சட்டம் பிறப்பிப்பதற்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அனுமதி வழங்கியுள்ளார் இந்த அவசர சுட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் வழங்கியது இதன்படி இ சிகரெட்டுகளை தயாரிப்பது ஏற்றுமதி செய்வது விநியோகிப்பது மற்றும் விற்பதற்கு தடை விதிக்கப்படும் இளைஞர்களின் ஆரோக்கியத்துக்கு அச்சுறுத்தலாக உள்ள இ சிகரெட்டுகளுக்கு தடை விதிக்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்று தெரிவித்தார் அவசர சட்டத்துக்கு மாற்றாக மசோதா நாடாளுமன்றத்தின் அடுத்த கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் என்று அவர் கூறினார் நான்கு உயர்நீதிமன்றங்களின் தலைமை நீதிபதிகள் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர்

தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகாய் தலைமையிலான உச்சநீதிமன்ற கொலிஜியம் இந்த பரிந்துரைகளை செய்திருந்தது

பிரதமரின் பயணம் குறித்து வெளியுறவுச் செயலர் திரு விஜய் கோகலே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

இந்த கூட்டத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்பும் பங்கேற்பார்

தூய்மை இந்தியா திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திவருவதற்காக பிரதமர் திரு மோடிக்கு பில் மற்றும் மெலிண்டாகேட்ஸ் அறக்கட்டளையின் விருது வழங்கப்படுகிறது பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தேஜஸ் போர் விமானத்தில் இன்று பயணம் மேற்கொண்டார் பெங்களுருவில் உள்ள இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்தில் இருந்து அவர் பயணம் மேற்கொண்டார்

உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட இந்த போர் விமானத்தை கொள்முதல் செய்வதற்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார் இந்திய விமானப்படையின் புதிய தளபதியாக ஏர் மார்செல் ஆர் கே எஸ் பதாரியா நியமிக்கப்பட்டுள்ளார்

மத்திய தொழிலாளர் நவத்துறை இந்த வட்டி விகித உயர்வுக்கு அறிவிக்கை வெளியிட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த வட்டி விகிதத்தின் மூலம் சுமார் ஆறு கோடி பேர் பயனடைவார்கள் இளைஞர்களுக்கு திறன்மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்கும் பெரும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மகேந்திரநாத் பாண்டே கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இந்தியாவில் உழைப்பவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து வருவதாக தெரிவித்தார் திறன்மேம்பாட்டு பயிற்சிகள் மூலம் வேலை வாய்ப்பு அதிகரித்து பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் என அவர் குறிப்பிட்டார் நாடடில் திறன் மேம்பாட்டுக்கு உகந்த சசூழலை ஏற்படுத்தியுள்ள பிரதமர் நரேந்திரமோடிக்கு அவர் நன்றியை தெரிவித்துக்கொண்டார் இளைஞர்களிடம் அளப்பரிய ஆற்றலும் திறமையும் உள்ளதாக கூறிய அமைச்சர் அதை கண்டறிந்து மேம்படுத்துவது அவசியம் என்று குறிப்பிட்டார்

அவருடன் அதிகாரிகள் மற்றும் தொழில் துறையைச்சேர்ந்த பிரதிநிதிகள் குழுவும் வந்துள்ளது மங்கோலிய அதிபர் நாளை புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து பேசுகிறார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு ஆகியோரையும் அவர் சந்திக்கவுள்ளார் மறுநாள் மங்கோலிய அதிபர் ஆக்ரா புத்தகயா ஆகிய இடங்களுக்கு பயணம் நாளை மேற்கொள்வார் உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பஜ்ரங் புனியா மற்றும் ரவி தாஹியா அரை இறுதிக்கு முன்னேறியுள்ளனர்

இவர்கள் இருவரும் அரை இறுதிப் போட்டியில் விளையாட தகுதி பெற்றதை அடுக்து

சீன ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாய் பிரணீத் கால் இறுதி கற்றுக்கு முன்னேறியுள்ளார்